தமிழகத்தில் நீர் ஆதாரங்களைபாதுகாப்பதற்கென புதியஅமைப்பு ஒன்றுஏற்படுத்தப்படும் என்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார்

உலகக்கோப்பைவில்வித்தை இறுதிப் போட்டியில் தீபிகாகுமாரிவெண்கலப் பதக்கம் வென்றார்

நேற்றுசென்னையில் நடைபெற்றளம் ஜி ஆர் நூற்றாண்டுநிறைவு நாள் விழாவில் கலந்துகொண்டுபேசுகையில் அவர் இதற்கானஅறிவிப்பைவெளியிட்டார்

நேற்றபெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தீவிரவாதத்திற்குபாகிஸ்தான் ஆதரவு அளிக்கும் வரைஅந்நாட்டுடன் அமைதிப் பேச்சுக்களைநடத்த இயலாதுஎன்றார் பெட்ரோல் விலையர்வைக் டீசல் கட்டுப்படுத்துவதற்கானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகஎன்றுமத்திய இணையமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நீலகிரிமாவட்டம் ஜெகதளாகிராமத்தில் நல்வாழ்வு மையத்தைநேற்றுதிறந்துவைத்தப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைஅமைப்பதுதொடர்பாகமத்திய மாநிலஅரசுகள் தவறானதகவல்களைதந்துள்ளதாகதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் இப்பிரச்னைகுறித்துதகவல் அறியும் உரிமைசட்டத்தின் கீழ் பெறப்பட்டவிவரங்களைசுட்டிக்காட்டியுள்ளார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைஅமைப்பதற்காகஅமைச்சரவைஒப்புதல் இதுவரைபெறப்படவில்லைஎன்றும் நிதிஒதுக்கீடுகுறித்தவிவரங்கள் இல்லையென்றம் அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகதிரு ஸ்டாலின் கூறியுள்ளார் இதற்கிடையே எய்ம்ஸ் மகுரையில் மருத்துவமனைஅமைப்பதற்கானநிதிஒதுக்கீடுகுறித்தஅறிவிப்பைமத்தியஅரசுவிரைவில் வெளியிடும் என்றுமக்கள் நல்வாம்வுத் கிறைசெயலர் திருராதாகிருஷ்ணன் நம்பிக்கைதெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் தேசியதன்னார்வரத்ததானதினம் இன்றுகடைப்பிடிக்கப்படுகிறது ரத்ததானம் செய்வதுமகிழ்ச்சிக்குரியதுஎன்பதேநடப்பாண்டுக்கானகருத்துருவாகும் இந்நாளையொட்டிமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிவிடுத்துள்ளசெய்தியில் ரத்ததானத்தில் தமிழகம் முன்னோடிமாநிலமாகவிளங்கிவருவதாகக் குறிப்பிட்டுள்ளார்

குறித்துமாநிலஅரசுபல்வேறுவிழிப்புணர்வு ரத்ததானம் முக்கியத்துவம் நடவடிக்கைகளைமேற்கொண்டுவருவதாகவும் இதில் சிறப்பாகபணியாற்றியவர்களுக்கும் ரத்ததானம் வழங்கியவர்குளுக்கும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டுவருவதாகவும் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் மத்தியஅரசின் தடுப்பூசிதிட்டு மதுரைமாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது தேசியதடுப்பூசிஅட்டவணைப்படிஆரம்பசுகாதாரநிலையங்களில் தங்களக்கும் தங்களதுகுழந்தைகளுக்கும் தடுப்பூசிபோடப்படுவதாகபயனாளிகள் தெரிவித்தனர்

துருக்கியில் படகுகவிழ்ந்துவிபத்துக்குள்ளானதில் ஐந்துபேர் உயிரிழந்தனர்

அமெரிக்கா கனடா இடையேயானதடையற்றவர்த்தகம் தொடர்பானபேச்சுவார்த்தைநேற்றுநடைபெற்றது

நடிகர் திலகம் சிவாஜிகணேசனின் பிறந்ததினத்தையொட்டிசென்னையில் மாநிலஅமைச்சர்கள் அவரதுதிருவுருவப் படத்திற்குமலர்தூவிமரியாதைசெலுத்தஉள்ளனர் தேனி விருதநகர் கன்னியாகுமரி தூத்துக்குடிமாவட்டங்களில் மழைபெய்யவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது விளையாட்டுச்செய்திகள் உலகக்கோப்பைவில்வித்தை இறுதிப் போட்டியில் இந்தியாவின் தீபிகாகுமாரிவெண்கலப் பதக்கம் வென்றார் துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தைகைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியாஒருவெள்ளி இரண்டுவெண்கலப் பதக்கங்களைவென்றது

இன்றுகுவஹாத்தியில் நடைபெறஉள்ளஆட்டத்தில் கோவாஅணி ஒருங்கிணைந்தவடகிழக்குஅணியைஎதிர்கொள்கிறது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கானசர்வதேசதரவரிசைப் பட்டியலின் பேட்ஸ்மென் பிரிவில் இந்தியாவின் ரோஹித் ஷர்மா இரண்டாவது இடத்திற்குமுன்னேறியுள்ளார் இந்தியஅணி இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஆடவர் பிரிவு ஆறாவதுகற்றில் இந்தியா ரஷ்யா இடையேயானஆட்டம் ட்ராவில் முடிவடைந்தது